நவீன உணவுப்பதப்படுத்துதல் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார்

இது பிரதமர் திரு

பிரதுமர் நரேந்திரமோடியின் இந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் அகன் மொழியாக்கம் ஒலிபரப்பாகும் பிரதமர் உரையின் மொழியாக்கம் இன்று இரவு எட்டு மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது பிரதுமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் செல்கிறார் அங்கு ஆனந்த் பகுதியில் நவீன உணவு பதப்படுத்துதல் தொழிற்சாலை மற்றும் அமுல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய சாக்வேட் தொழிற்சாலையை அவர் தொடங்கி வைக்கிறார் ஆனந்த் வேளாண் பல்கலைக்கழகத்தில் அடைகாக்கும் மையம் உள்ளிட்டவற்றையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் மஜ்குவா கிராமத்தில் சூரிய சக்தி கூட்டுறவு மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் அவர் ஆனந்த் மற்றும் கட்ராஜில் அமுல் நிறுவனத்தின் விரிவாக்க பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்நிகழ்ச்சிக்கு பின் அஞ்சார் புறப்படும் அவர் திரவ இயற்கை எரிவாயு முனையத்தை தொடங்கி வைக்கிறார் அதன் பிறகு ராஜ்கோட் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தி அருங்காட்சியத்தை திரு மோடி திறந்து வைக்கிறார்

உள்நாட்டில் மொபைல் போன் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது அரசின் இந்த நடவடிக்கைக்கு செவ்போன் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியாளர் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது

இவர்களில் நான்குபேர் முக்கிய தீவிரவாதிகள் எனவும் அவர்களை பற்றிய தகவல் வழங்குவோருக்கு பரிகத்தொகை அறிவிக்கப்பட்டு இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் கஞ்சும் கோஸா என்ற நக்சலைட் தீவிரமாக தேடப்பட்டு வந்ததாகவும் தற்போது அவரும் அவரது மனைவியும் சரணடைந்துள்ளனர் எனவும் கக்மா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அபிஷேக் மீனா தெரிவித்தார் வன்முறையில் நம்பிக்கை இழந்து விட்டதாகவும் தங்கள் அமைப்பின் மூத்த நிர்வாகிகள் சுயநலத்துடன் நடந்து கொள்வதாகவும் சரணடைந்தவர்கள் கூறினர் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் அனைத்து மாநில கல்வியமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் அக்டோபர் மூன்றாம் தேதி தொடங்குகிறது இந்தக் கூட்டத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தொடங்கி வைக்க இருப்பதாக மாநில முதலமைச்சர் திரு திரிவேந்திரசிங் ராவத் கூறியுள்ளார் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆவோசிக்கப்படவுள்ளது

ஜவுளித்துறையில் புதிய முன்முயற்சிகளை மேற்கொள்ள முன்வரவேண்டும் என்று தொழில்துறையினரை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி வலியுறுத்தியுள்ளார் கொல்கத்தாவில் நேற்று இந்திய தொழில் வர்த்தக சபை கூட்டத்தில் பேசிய அவர் சிறிய நிறுவனங்களை நடுத்தர நிறுவனங்களாக மாற்ற அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறினார்

குறு மற்றும் நடுத்தர துறையைச் சார்ந்தவை என்று அவர் தெரிவித்தார் அரசால் உருவாக்கப்படும் கொள்கைகள் முறையாக அமல்படுத்துவற்கு ஐவுளித்துறையினர் அரசுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று திருமதி ஸ்மிருதி இராணி கேட்டுக்கொண்டார் ஆமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தகப்போர் இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்புக்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார்

பூநீநகரில் இத்தகவலை தெரிவித்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கலீம் கப்ரா இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான நடைமுறைகள் தற்போது தொடங்கியுள்ளது என்றார்

தீவிரவாதத்தை பொறுத்தவரை பாகிஸ்தான் இரட்டை வேடம் போடுவதாகவும் அந்நாட்டின் நடவடிக்கைகள் சொல்லும் செயலுக்கும் முரணாக உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஹடீஸ் சையது பாகிஸ்தானில் கதந்திரமாக நடமாடி வருகிறார் என்றும் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் சுட்டிக்காட்டினார் எல்லைதாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பெயரில் தபால் தலைகளை வெளியிட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக குறிப்பிட்ட அவர் பாகிஸ்தான் அரசு தீவிரவாதத்தை தொடர்ந்து கட்டவிழ்த்து விடுவதாக குற்றம் சாட்டினார் பேச்சுவார்த்தைக்கு இந்தியாதான் தடையாக உள்ளது என்று பொய்யான தகவல்களை பாகிஸ்தான் பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார் பலமுறை பேச்கவார்த்தைக்காண முயற்சிகள் நடைபெற்றுள்ளதாகவும் ஆனால் தடைபட்டதற்கு பாகிஸ்தானே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது பாகிஸ்தானின் புதிய பிரதமர் திரு இம்ரான்கான் பதவியேற்றப்பின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் நியூயார்க்கில் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்துப்பேச ஏற்பாடு செய்யப்பட்டதை அவர் கட்டிக்காட்டினார்

பருவநிலை மாற்றமும் தீவிரவாதமும் உலகிற்கு மிகப்பெரும் சவால்களாக உள்ளன என்று அமைச்சர் தெரிவித்தார்

ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலிருந்து தொடங்கிய இதற்கான நடைமுறை அடுத்த மாதம் இறுதி வரை அமலில் இருக்கும்

பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தேசிய பேரிடர் முகமை தெரிவித்துள்ளது பலரை காணவில்லை என்றும் பலு நகரத்தில் இடிபாடுகளுக்கு இடையே ஏராளமானோர் சிக்கி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நகரில் வீடுகள் மருத்துவமனைகள் உணவு விடுதிகள் வணிக வளாகங்கள் என அனைத்தும் கடுமையாக சேதமடைந்துள்ளன உயிரிழப்பு எண்ணிக்கை தெளிவாக தெரியவில்லை என்று மீட்புப்படையினர் கூறியுள்ளனர்

வெஸ்ட் இண்டிஸுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடவுள்ள இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது

புவனேஸ்வர் குமார் பும்ரா ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது அஸ்வின் ஜடேஜா குல்திப் யாதவ் முகமது ஷமி உள்ளட்டோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர்

ஆசிய ஜுளியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யுவராஜ் வாத்வாளி பட்டம் வென்றார்

இப்போட்டியில் இந்தியா மொத்தம் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலப்பதக்கங்களை வென்றது